தமிழகத்தில் மாட்டுப்பொங்கல் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது

சேலம் ஓமலூர் பிரதான சாலைக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர்

ஜி ஆர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு

நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நீங்ள வலியுறுத்தியுள்ளார்

மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிட்டண் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் சீனாவின் னுநபெ துழல ஒரய ஐ தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

உழவுத்தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இத்தினத்தையொட்டி விவசாயிகள் அதிகாலை முதலே மாடுகளை நீராட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாடுகளை வண்ணமயமாக அலங்கரித்து பொங்கல் படைத்து வழிபட்டு வருகின்றனர்

இதில் பங்கேற்ற மக்கள் பசுமாடுகளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டனர்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கால்நடைகள் வைக்கப்பட்டிருக்கும் கோ மடங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன

மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு

இந்நாளையொட்டி சென்னை மெரீனா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர் கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை காண சுற்றுலாப்பயணிகளின் கூட்டம் கன்னியாகுமரியில் அலைமோதிய போதிலும் கடல் சீற்றம் காரணமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்

ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று இவ்விழா நடைபெறுவது வழக்கமாகும் திருவூடல் விழாவைக் காணும் தம்பதியரின் வாழ்க்கையில் உளடல் ஏற்படாது என்ற ஐதீகத்தால் ஏராளமான பக்தர்கள் இவ்விழாவை காண திருவண்ணாமலையில் குழுமியுள்ளன்

ஜி

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சா் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்மை உயர்த்திய இவ்விருவரையும் போற்றும் வகையில் இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இவ்விரு தலைவர்களின் உழைப்பால் தமிழகம் அகிலஇந்திய அளவில் சமூகப் பொருளாதார துறையில் சிறப்பான வளர்ச்சியை எட்டி இருப்பதாகவும் தெரிவித்தார் சேலம் ஓமலூர் பிரதான சாலைக்கு டாக்டர்

பெயர் சூட்டப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

மாநிலங்கள் தத்தம் நிதிநிலை அறிக்கைகளில் வேளாண்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயத்திற்கான தனிக்கொள்கையை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாா் நீரின் தேவைக்கேற்ப பயிர் சாகுபடியை மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வதற்கான தருணம் இது என்று குறிப்பிட்ட அவர் இந்த மாநாட்டின் மூலம் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இடையே உரிய கலந்துரையாடல்கள் மூலம் நுண்ணீர் பாசனமுறையை விவசாயிகள் பின்பற்றுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்